புதிய டயர் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ள மாபெரும் சாலைகள் திட்டம் மதுரை கோவை திருச்சி

மாணவர் சேர்க்கைக்கு நன்கொடை வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி சட்சி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியமைக்கிறது முத்தரப்புமகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது சென்னைய அடுத்த ஸ்ரீபெரும்புதாரில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய டயர் உற்பத்தி தொழிற்சாலையை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டின்போது மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாக வழங்கக்கூடிய இந்த தொழிற்சாலை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் அளிக்க உள்ளதாக மாநில அரசின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மாணவர் சேர்க்கைக்கு நன்கொடை வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் பள்ளிகள் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளக்கூடாது என்று கூறினார் தமிழகத்தில் முறையான அங்கீகாரம் பெற்றவர்கள் மட்டுமே டியூசன் சென்டர் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் இதுகுறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் மாணவர்கள் இடைநிற்றல் குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் இடைநிற்றலை குறைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் கூறினார்

சென்னையில் நேற்று இத்திட்டத்தை தொடங்கிவைத்து பேசிய அவர் தமிழ்நாட்டில்ட ஐம்பது சதவீத மக்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பதாகவும் அவர்களில் சராசரியாக முப்பது சகதவீத மக்கள் நடந்தும் சைக்கிள்களிலும் செல்கின்றன என்றார் எனவே சாலையில் பாதுகாப்பாக நடப்பதற்கும் செல்வதற்கும் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் மாபெரும் சாலைகள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் இந்த சாலைகளில் பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் சைக்கிள்களில் பாதுகாப்பாக சென்றுவருவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவிதார் மேலும் இந்த திட்டத்திற்கு அமைக்கப்படும் சாலைகளின்கீழ் குடிநீர் குழாய்கள் மின்சார கேபிள்கள் மழழநீர் வடிகால்கள் போன்றவை திட்டமிட்டு அமைக்கப்படும் என்றும் இதனால் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு சாலைகளை தோண்டுவது தவிர்க்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேளாண் துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு துரைகண்ணு கூறியிருக்கிறார்

தமிழகத்தில் சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்தும் வகையில் விரைவில் தானியங்கி கேமராக்கள் மூலம் அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில போக்குவரத்து ஆணையர் திரு தென்காசி எஸ் ஜவகர் தெரிவித்திருக்கிறார் சாலை விபத்துக்களை தடுப்பது குறித்து மதுரையில் நேற்று மதுரை விருதுநகர் மாவட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேசினர்

தற்போது நாடு முழுவதும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் தொடர்ந்து விழிப்புடன் இருந்து இந்நோய் வராமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் நீர் மேலாண்மை திட்டத்தின்கீழ் மழைநீர் சேகிப்பு பாரம்பரிய நீர்நிலைகளை பாதுகாத்தல் நீர் ஆதார மேலாண்மை உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கரூரில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தமிழ்நாடு அறிவியல் வேளாண்மை மையத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய துறை சும்பந்தப்பட்ட வல்லுநா்கள் மாவட்டத்தில் காடுகளின் பரப்பளவை அதிகரித்தல் நீர் மேலாண்மை குறித்த தொழில்நுட்பங்களை வழங்குதல் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனா் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியமைக்கிறது

பிஜேபி

காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது

வெற்றி பெற்ற திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோதி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் பிஜேபிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமது கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாரக்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிதி நிலைமையை முறையாக பராமரித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் நேற்று மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு அவர் பதிலளித்து பேசுகையில் நாட்டின் பணவீக்க விகிதம் கட்டுக்குள் இருப்பதாக கூறினார் ஜிஎஸ்டி வரிவசூல் நிலையான அளவை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார நிலை வளர்ச்சிப்பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அதனை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்த மேற்கொண்டு வருவதாகவம் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் முதவாவது பகுதி நேற்று நிறைவடைந்தது இக்கூட்டத் தொடரின் இரண்டாம் பகுதி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கும் சர்வதேச நீதிமன்றத்தில் சூடான் முன்னாள் அதிபர் ஒமர் அல் பஷீர் ஒப்படைக்கப்படுவர் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது செயற்கைக்கோள்கள் ஏவுவதற்காக பயன்படுத்தப்படும் மையத்தை ஏவுகணைகளை கட்டமைக்கும் மையமாக ஈரான் மாற்றி வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ குற்றம்சாட்டியுள்ளார் தில்லியில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் அதிருஷ்டவசமாக ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் திரு நரேஷ் யாதவ் உயிர் தப்பினார் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் நான்கு குற்றவாளிகளையும் தூக்கிலிடுவதற்கான தடையை நீக்க மறுத்துள்ள தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக மத்திய அரசு தாக்கல்செய்துள்ள மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்குமாறு குற்றாவளிகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை செயல்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு நடத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தனி பொதட்டுர் பேட்டையில் தேசிய பழங்குடியினர் ஆணைய உறுப்பினர்கள் பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் எச்சரித்துள்ளாார்

ராஜ்கோட்டில் இன்று நடைபெறவுள்ள ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு சவ்ராஷ்டிரா அணிகள் மோதுகின்றன